நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார்

ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார்

வேளாண் உள்கட்டமைப்பு நிதித் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் கோடி நிதி உதவி வழங்கும் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சியில் தொடங்கி வைத்தார்

அறுவடைக்குப் மேலாண்மை உள்கட்டமைப்புகள் மற்றும் சேகரிப்பு மையங்கள் போன்றவற்றை ஏற்படுத்துவதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளது

நிகழ்ச்சியில் பிரதமர் பேசுகையில் இந்தியாவில் சேமிப்பு கிடங்குகள் குளிர்பதனக் கிடங்குகள் மற்றும் உணவு போன்ற அறுவடைக்குப் பிந்தைய தொழில்துறையில் முதலீடு செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிட்டார்

விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கில் நேரடியாக நிதியுதவி அளிக்கும் திட்டம் தமக்கு திருப்தி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு உதவும் திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் முக்கியப் பங்கு வகிப்பதாக பிரதமர் தனது உரையில் பாராட்டு தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கலந்து கொண்டார் வேளாண் உள்கட்டமைப்பு நிதித் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் கோடி நிதி உதவி வழங்கும் திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளை தன்னிறைவு பெறச் செய்யும் இந்த நோக்கம் மூலம் நிறைவேறியுள்ளதாக கூறினார் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு கடன் உதவி கிடைக்கும் என்றும் அறுவடைக்குப் பிந்தைய பணிகளுக்கான உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் உதவும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் கிராமப்புறங்களில் உருவாக்கிக் கொடுப்பதற்கும் அதிக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கும் இந்த திட்டம் பயன்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ராணுவத்திற்கு தேவையான பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்படுவதாக மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் சுயச்சார்பு கொள்கையின் கீழ் பாதுகாப்பு துறையில் உற்பத்தியைப் பெருக்கும் நடவடிக்கைக்கு இது மிகப் பெரிய ஊக்கம் அளிக்கும் என்று அவர் தனது ட்விட்டர் பதிவுகளில் தெரிவித்துள்ளார்

ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் தளவாடப் பொருட்கள் இறக்குமதிக்கு தடை விதிப்பதன் மூலம் பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு தொழிற்சாலைகள் சிறந்த முன்னேற்றம் காணலாம் என்றும் திரு ராஜ்நாத்சிங் கூறியிருக்கிறார் கழகத்தின் ராணுவ தொழில்நுட்பங்களை உள்நாட்டு தொழிற்சாலைகள் பயன்படுத்தி நமது ராணுவத்திற்கு தேவையான தளவாடப் பொருட்களை தயாரிக்கலாம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார்

நோய்த் தொற்றால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை

தமிழ்நாட்டில் இன்று தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது

மருந்து கடைகள் மருத்துவம் சார்ந்தப் பணிகள் பால் மற்றும் செய்தித்தாள் விநியோகம் போன்ற சேவைகள் வழக்கம் போல் செயல்பட்டன பஸ் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது முக்கிய நகரங்களில் காவல் துறையினர் சாலைகளில் தடுப்புகளை அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர்

மாநில தீயணைப்பு துறையினருடன் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் விரைந்து வந்து தீயைக் கட்டுப்படுத்தி மீட்பு பணியில் ஈடுபட்டனர் தீயில் சிக்கியதை விட புகைமூட்டத்தில் மூச்சு திணறியே நோயாளிகள் உயிரிழந்துள்ளதாக மீட்பு படையினர் தெரிவித்தனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆந்திர முதல்வர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தீ விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்தார்

இந்த விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூ

மத்திய இணை அமைச்சர் கிஷான் ரெட்டி மாநில ஆளுநர் பிஸ்வ பூஷன் ஹரிசந்தன் ஆகியோர் தீ விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளனர் விஜயவாடா கோவிட் தொற்று மையத்தில் நடந்த தீ விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

கொழும்பு நகருக்கு அருகே கெலானாவில் உள்ள மகா விகாரயா என்ற புத்தமத ஆலயத்தில் பதவியேற்பு விழா நடைபெற்றது கண்டியில் அடுத்த வாரம் நடைபெறும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளார்கள்

அவரது காலத்தில்தான் அந்நாட்டில் விடுதலைப் புலிகளுடன் நடைபெற்று வந்த போர் முடிவுக்கு வந்தது